ஜிம்பாப்வே அதிபர் தேர்தலில் திரு எமர்சன் நங்காகுவா வெற்றி பெற்றுள்ளார்

ரயில்வே துறையில் துணை வோகோ பைலட் மற்றும் தொழில்நுட்ப பணியிடங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளன

இந்த நடவடிக்கையின் மூலம் வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் என்று டுவிட்டரில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தெரிவித்துள்ளார் இந்த பணியிடங்களை நிரப்ப கடந்த பிப்ரவரி மாதம் ரயில்வே தேர்வு வாரியம் அறிவிப்பு வெளியிட்டு விண்ணப்பங்களை கோரியிருந்தது

இதற்கான எழுத்துத்தேர்வு பல்வேறு நகரங்களில் இம்மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெறுகிறது பஞ்சாபில் தனித்து செயல்படப்போவதாக திரு சுக்பால் சிங் கைரா தலைமையிலான ஆம் ஆத்மி கட்சியின் அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அறிவித்துள்ளனர் பதின்டாவில் நேற்று நடைபெற்ற பேரணியில் கலந்து கொண்டு பேசிய திரு குக்பால்சிவ் கைரா கட்சியின் தற்போதைய அமைப்புகள் கலைக்கப்படுவதாக தெரிவித்தார் புதுதில்லியில் உள்ள கட்சியின் தேசிய தலைமையின் தலையீட்டை இனியும் பொறுத்துக்கொள்ள முடியாது என்றும் அவர் கூறினார்

கட்சியின் சட்டப்பேரவைத்தலைவராக இருந்துவந்த திரு கைராவை நீக்கிவிட்டு திரு ஹர்பால்சிங் சீமாவை புதிய தலைவராக கட்சி தலைமையை நிமித்தது இதற்கு எட்டு உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து அதிருப்தி குழுவை உருவாக்கியுள்ளனர்

இதையடுத்து பணமோசடி வழக்குப்பதிவு செய்து சிபிஐ விசாரணை நடத்தியதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை குற்றவழக்கு பதிவு செய்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு அரசியல் சாசன அங்கீகாரம் வழங்கும் மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணைய மசோதா திருத்தங்களுடன் மாநிலங்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட நிலையில் அதன் மீதான விவாதம் மக்களவையில் நேற்று நடைபெற்றது

இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய சமூகநீதி மற்றும் அதிகாரமளித்தல்துறை அமைச்சர் திரு தாவர்சந்த் கெலாட் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலாள அரசு பிற்படுத்தப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அர்பணிப்புடன் பணியாற்றி வருவதாக தெரிவித்தார் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு அரசியல் சாசன அந்தஸ்து வழங்கப்படுவதன் மூலம் அந்த ஆணையம் மேலும் வலுவடையும் என்று அவர் குறிப்பிட்டார் குளிர்சாதனப்பெட்டிள் தொழில்நுட்பம் தொடர்பாக ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு பிரதமரின் திறன் மேம்பாட்டு திட்டத்தின்கீழ் பயிற்சி அளிக்கப்படவுள்ளது என்று திறன்மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார் இது தொடர்பாக சுற்றுக்சூழல்துறை அமைச்சகத்திற்கும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்திற்கும் இடையே புதுதில்லியில் நேற்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது

சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் பேசுகையில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் புவி வெப்பமயமாதலை தடுக்கவும் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுவருகிறது என்றார் மூன்று நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக வெளியுறவு அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜ் கஜகஸ்தான் தலைநகர் அஸ்தானா சென்றடைந்தார் அங்குள்ள இந்திய சமூதாயத்தினர் மத்தியில் கலந்துரையாடி அவர் தமக்கு அளிக்கப்பட்ட உற்சாக வரவேற்பிற்கு நன்றி தெரிவித்தார்

கஜகஸ்தான் பயணத்திற்கு பின்னர் அவர் கிர்கிஸ்தான் மற்றும் உஸ்பெகிஸ்தானுக்கும் செல்லவுள்ளார்

பத்து நகரங்கள் ஜம்மு காஷ்மீர் மற்றும் வடகிழக்கு மாநில எல்லைப்பகுதியில் அமைந்துள்ளன மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்து மூலம் அளித்துள்ள பதிலில் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் இதனை தெரிவித்தார்

மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்ற வசதிகளுடன் இந்த பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என்று நீதிபதிகள் திரு ஏ கே சிக்ரி திரு அசோக் பூஷன் ஆகியோர் அடங்கிய அமர்வு உத்தரவிட்டது மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகள் இன்றி இரண்டாயிரம் பேருந்துகளை வாங்க தில்லி அரசு ஏற்கனவே திட்டமிருந்தது இதற்கு தில்லி உயர்நீதிமன்றம் தடை விதித்தது இந்த தடையை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுமீதான தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் இவ்வாறு தெரிவித்துள்ளது ஜிம்பாப்வே அதிபர் தேர்தலில் திரு எமர்சன் நங்காகுவா வெற்றி பெற்றுள்ளார் அந்நாட்டில் உள்ள அனைத்து பத்து மாகாணங்களுக்கும் தேர்தல் முடிவை அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது

எனினும் இந்த முடிவை ஏற்க முடியாது என்று எதிர்க்கட்சிகள் அறிவித்துள்ளன பெரு நிறுவனங்களுக்கான சமூக பொறுப்புணர்வுத் திட்டம் நாட்டில் மிகப்பெரிய முன்மாதிரியாக அமைந்துள்ளது என்றும் அதன் மூலம் மாற்றங்கள் ஏற்பட்டு வருவதாகவும் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு சுரேஷ் பிரபு கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் சமூகத்தின் ஆதரவின்றி பொருளாதார வெற்றியை அடைய முடியாது என்பதை இதன் மூலம் நிறுவனங்கள் உணர்ந்துள்ளதாக அவர் தெரிவித்தார்

இந்த நிகழ்ச்சியின்போது கல்வி சுகாதாரம் திறன்மேம்பாடு மகளிர் முன்னேற்றம் உள்ளிட்டவற்றில் சிறப்பாக சேவை புரிந்த நிறுவனங்களுக்கு சமூக பொறுப்புனர்வுக்கான விருதுகளை அமைச்சர் வழங்கினார்

எம்வி ஸ்வராஜ்தீப் என்ற அந்த கப்பல் கேம்பெல் வளைகுடா பகுதியிலிருந்து சென்னைக்கு வந்துகொண்டிருந்தபோது கார் நிக்கோபார் தீவுகளுக்கு நாற்பது கடல்மல் தொலைவில் நேற்றிரவு இந்த விபத்து நேரிட்டது

களிஜியா என்ற கிராமத்தைச் சேர்ந்த அந்த ஐந்து பெண்களும் மாந்திரீகத்தில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்பட்டு கிராமத்தினரால் அடித்து கொல்லப்பட்டனர்

இவற்றை ஒரே முதல் தகவல் அறிக்கையாக கருதி அவற்றின் மீது விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மனுதாரர் சார்பில் கோரப்பட்டிருந்தது ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் வர்த்தகத்தை எட்டிய உலகின் முதல் நிறுவனம் என்ற பெயரை ஆப்பிள் நிறுவனம் பெற்றுள்ளது

இதில் இந்தியாவின் ரீனா ஒரு கோல் மட்டும் அடித்தார்